மேகதாது அணை விவகாரம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிப்படும் என்று தெரிகிறது

துறை வெளியிட்டுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இரண்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

ஆணைத்தின் தலைவர் திரு ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணனுக்கு சாகித்ய அகடாமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான அறிவிக்கையை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ளார்

இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்து பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க நாளை சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சியில் திமுக தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டதை ஏற்று சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெறுவதாகவும் இது அவசியமானது என்றும் குறிப்பிட்டார்

மழைக் காலத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறைகளை அறிவிப்பதற்கான நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ளார் மளழ வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் தூரல் சாதாரண மழை பெய்யும் சூழலில் விடுமுறை விடக்கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளிகளில் நிவாரணம் முகாம்கள் அமைக்கப்பட்டால் கூடிய விரைவில் அவற்றை வேறு இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித் துறை அறிவுறுத்தியுள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இரண்டாவது நினைவு தினம் இன்று மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோா் தலைமையில் சென்னையில் அமைதிப் பேரணி நடைபெற்றது பின்னர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவர்கள் மலர்வளையும் வைத்து அஞ்சலி செலுத்தினர் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஇஅதிமுக கட்சித்தொண்டர்களும் பல்வேறு தலைவர்களும் ஏராளமான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினா்

தாமிரப் பட்டயத்துடன் ஒரு வட்சும் ரூபாய்க்கான காசோலையும் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டு கவுரவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே எமது செய்திப்பிரிவுக்கு திரு எஸ் ராமகிருஷ்ணன் அளித்த பேட்டியில் தமது நாவலுக்கு விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார்

மாநில அரசின் முதன்மை செயலர் மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி வேளாண் துறை இயக்குநர் திரு தட்சிணாமூர்த்தி தோட்டக்கலை துறை இயக்குநர் டாக்டர் சுப்பையன் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை துறை இணை செயலர் திரு தினேஷ் குமார் ஆகியோர் பேராவூரணியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ககன்தீப் சிங் பேடி தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் லட்சக்கணக்கில் தென்னை மரங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சாய்ந்த மரங்களை அகற்றுவது புதிய மரக்கன்றுகளை நடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்துச்சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு தொற்று நோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இதுதொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்று நோய் பராவமல் தடுக்க உள்ளாட்சித் துறை பள்ளிக்கல்வி துறை மற்றும் பொது ககாதாரத்துறை மூலம் பள்ளி வளாகங்களை தூய்மையாக வைத்திருக்கவும் குப்பைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு முழுமையான நிதியை தரும் என்று தாம் நம்புவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்டும் திட்டத்தை கர்நாடகம் மேற்கொண்டால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அங்கு அணை கட்டக்கூடாது என்பது தான் தமிழக பிஜேபியின் நிலைப்பாடு என்றும் கூறினார்

இதனால் அந்த அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பதிவுத் துறை இணையதளத்தை பயன்படுத்தும் பொது மக்கள் ஆவண எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் தங்களது ஆவணம் தொடர்பான தகவல்களை கைப்பேசி வழியாக குறந்தகவல்களை பெற மென்பொருளில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கல்வி போக்குவரத்த நிறுவனங்கள் அரசு கட்படங்கள் மற்றும் வாகனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது